ஆதார் விபரங்கள் கசிந்ததாக வெளியான தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உலகக் மகளிர் ஹாக்கி கோப்பையை நெதர்லாந்து வென்றுள்ளது

உயர்கல்வி நிறுவனங்கள் எரிசக்தி பாதுகாப்பு மற்றம் சுகாதாரத் துறைகளில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதை நோக்கமாகக் கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது

பிரகாஷ் ஜவடேகா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆராய்ச்சியின் தாக்கம் மற்றும் தொழில்நுட்பத் திட்டக் குழுவின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது ஆதாரின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் விளைவிக்க சில கக்திகள் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது கூகுள் நிறுவனம் செய்த தவறை வாய்ப்பாக பயன்படுத்தி வதந்திகளை பரப்பி மக்கள் மத்தியில் அந்த சக்திகள் அச்சத்தை ஏற்படுத்த முயல்வதாக அந்த ஆணையம் குற்றம்சாட்டியுள்ளது ஆதார் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பானவை என்றும் அவை கசிவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது கேரள சுட்டப்பேரவையின் வைர விழா கொண்டாட்டங்களை குறிக்கும் வகையில் திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார் இதில் அம்மாநில ஆளுநர் திரு சதாசிவம் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் சுட்டப்பேரவைத்தலைவர் திரு ஸ்ரீராம கிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரமேஷ் சென்னிதாலா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் முன்னதாக நேற்று சென்னை வந்த குடியரசுத்தலைவர் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி சிகிச்சைப்பெற்று வரும் தனியார் மருத்துவமனைக்குச் சென்று நவம் விசாரித்தார் பின்னர் திருவனந்தபுரம் புறப்பட்டுச் சென்றார் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வுசெய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது நிறைவுநாள் நிகழ்ச்சியில் மத்திய வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மஜீத் மேமோன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியதுடன் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பூபேந்திர யாதவ் முன்னாள் நியமன உறுப்பினர் திரு ஃபாலி எஸ் நாரிமன் ஆகியோரும் இதில் பங்கேற்று உரையாற்றினர் மாநிலங்களவைச் செயலாளர் திரு தேஷ் தீபக் வர்மா இந்த பயிற்சியில் நிறைவுரையாற்றினார் தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் தலைநகரில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளை அவையில் பிஜேபி எழுப்பும் என்று தெரிகிறது துணைநிலை ஆளுநரின் அதிகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாகவும் ஆளும் ஆம்ஆத்மி கட்சியும் பிஜேபியும் விவாதத்தில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தில்லியில் வாஜ்பத் நகரையும் துர்காபாய் தேஷ்முக் தெற்கு வளாகப் பகுதியையும் இணைக்கும் மெட்ரோ ரயில் வழித்தடத்தை மத்திய நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் எட்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளம்கொண்ட இந்த வழித்தடம் வடக்கு மற்றும் தெற்கு தில்லிக்கு இடையே உள்ள நான்கு பெரிய சந்தைகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடத்தில் அறு ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன

தில்லியில் அலிப்பூர் பகுதியில் யமுனை ஆற்றில் நான்கு சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அந்த சிறுவர்கள் நீச்சலில் ஈடுபட்டிருந்தபோது வெள்ளத்தில் அடித்துச்செல்லப்பட்டதாக காவல் துறையினர் தெரிவித்துள்ளனர் மீட்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் பணியில் இரண்டு சிறுவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை குஜராத்தில் மாநில அரசு தீவிரமாக செயல்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி கூறியுள்ளார் வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சரின் மருத்துவக்காப்பீட்டுத் திட்ட அட்டைகளை வழங்கி பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

இதளிடையே இந்த விசாரணையை ஒத்திவைக்கவேண்டும் என்று கோரி மனுதாக்கல் செய்யவுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான பிரச்சினைக்கு நவம்பர் மாதத்திற்குள் தீர்வுகாணப்படும் என்று மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார்

மகாராஷ்டிர மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தமது அறிக்கையை அரசிடம் சுமர்ப்பித்தப் பிள்ளர் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான சட்டத்தை நிறைவேற்ற சுட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தப்படும் என்றுஅவர் கூறினார் அந்த ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்றும் அறிக்கையை விரைந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க முடியாது என அவர் தெரிவித்தார் எனவே மக்கள் வன்முறையை தவிர்த்து அமைதிகாக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வெள்ளம் பாதித்த நாகாலாந்து மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வுசெய்த மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சேதங்களை மதிப்பீட்டு இழப்பீடு வழங்குவதிலும் நிவாரணப் பணிகளிலும் மாநில அரசுக்கு உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்று கூறினார் தெற்கு சூடான் அதிபர் திரு சால்வாகிரும் அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரியக்மச்சாரும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் சூடான் தலைநகர் கர்ட்டோவுமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சூடான் அதிபர் திரு உமர் அவ்பஷீர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது உகாண்டா கென்யா ஜிபோட்டி உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

வெனிசுலா அதிபர் திரு நிக்கோலஸ் மதுரோவை கொல்ல முயன்ற ஆறு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு நெஸ்ட்டர் ரெவரல் அரசு தொலைக்கட்சியில் இதனை அறிவித்தார் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து வாகனங்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கராகசில் தொடர்ந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் முன்னதாக ராணுவ நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்ட அதிபர் திரு மதுரோவை ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தி கொலை செய்ய தீவிரவாதிகள் முயன்றனர் இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ஏழு ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதலில் காயமடைந்தனர்

நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் பத்துகிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக இந்தோனேஷிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு கூறியுள்ளது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் அது திரும்பப்பெறப்பட்டது

இப்போட்டியில் இந்திய அணி எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது